கும்பல் வன்முறை சம்பவங்களை தடுக்க உரிய சட்டம் இயற்றப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு

சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் பேசிய அவர் இதுதொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார்

செயலர் தலைமையிலான குழு வடிவமைக்கும் செயல்திட்டம் குறித்து பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்டபின்னர் இதுதொடர்பான சட்டம் இயற்றப்படும் என்று திரு

உச்சநீதிமன்றம் கும்பல் தாக்குதலை நிறுத்த சட்டம் இயற்ற வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர் இத்தகைய சம்பவங்களை தடுக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று வினா எழுப்பினார்

ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் மாவட்டத்தில் கடந்த வாரம் பசு கடத்தல் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கும்பலால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் மாநிலங்களவையில் இன்று இந்த பிரச்சினை எதிரொலித்தது மத்திய அரசு இந்த பிரச்சினையை கவனத்தில் கொள்ளும் என்று அவைத்தலைவர் திரு

பியூஷ்கோயல் தெரிவித்திருக்கிறார்

இதனைத்தொடர்ந்து தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக உகாண்டா செல்லும் பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று உரை நிகழ்த்துகிறார்

நாளை தென்னாப்பிரிக்கா செல்லும் பிரதமர் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் இதன் ஒருபகுதியாக பிரிக்ஸ் நாட்டு அதிபர்களுடன் பரஸ்பர நலன்சார்ந்த பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொள்கிறார் பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சியின் அடிப்படையில் க்கான தரவரிசை பட்டியலை தயார்செய்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொள்வார்

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பின்தங்கிய மாவட்டங்களில் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் பின்தங்கிய மாவட்டஙகளில் தொடக்கப்பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இதற்கு தேவையான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துவருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக மாநில வனக்கொள்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டார் அதனைத்தொடர்ந்து வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியில் பூங்காவில் வன உயிரியல் அதிகாரிகளின் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார்

இதனிடையே இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

கொள்ளிடம் ஆற்றில் எந்த நேரத்திலும் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் கரையோர கிராம மக்கள் சலவை தொழிலாளர்களுக்கு தண்டோரா ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது அதேபோல் மறு உத்தரவு வரும்வரை முக்கொம்பு பூங்காவிற்கு பொதுமக்கள் செல்ல தடைவிதிக்கப்பட்டு உள்ளது

ஆற்றங்கரையோரம் அபாயகரமான பகுதிகளில் நின்று செல்

தஞ்சை மாவட்டம் வெண்ணாறு வெட்டாறு கல்லணை கால்வாய் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ராஜு இதனிடையே விவசாயிகளுக்கு தங்குதடையின்றி பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

சென்னை கீழ்பாக்கத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் போதுமான விதைகளும் உரங்களும் கையிருப்பில் உள்ளதாகவும் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கூறினார்